நிகழ்ச்சியின்போது தேசிய அணு கால அளவு மற்றும் பாரதிய நிர்தேஷக் திரவியா ஆகியவற்றை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறறர்

நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார்

ஹர்ஷ்வர்தன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இரண்டு புள்ளி எட்டு என்ற நானோநொடிகள் துல்லியத்துடன் இந்தியாவின் நிலையான நேரத்தை தேசிய அணு கால அளவு வழங்கும்

நரேந்திர சிங் தோமர் கூறினார் விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் திறந்த மனதுடன் தீர்வு கான அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் அவர் உறுதி அளித்தார் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை முள் எவக்குமாறும் அவற்றை ஆய்வு செய்து ஆலோசளை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறி இருந்தார்

தர்தர்ஷன் மற்றம் ஆகாசவானி விளையாட்டு டிஜிட்டல் அலைவரிசைகளுக்கு அதிக அளவு நேயர்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வடகிழக்கு மாநிலங்களுக்கான அகில இந்திய வானொலி செய்திச் சேவையும் அதிக நேயர்களைக் கொண்டிருப்பதாகவும்இதன் டிஜிட்டல் தளத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சந்தாதாரர்கள் இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோதி மானவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி டிஜிட்டல் தளங்களில் அதிகம் பார்வையிடப்பட்டுள்ளது குடியரசு தின அணிவகுப்பு உள்ளிட்டவையும் அதிக அளவில் பார்வையிடப்பட்டுள்ளன பிரகமரின் மன் சி பாத் உரை நிகழ்ச்சிக்கான சிறப்பு யூ டியூப் அலைவரிசைக்கு கடந்த ஆண்டில் சந்தாதாரர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது

ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்கள் உள்ளதாகவும் அவற்றின் நாட்டில் நிகழ்ச்சிகள் அனைத்தம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அவை யூ டியூப் அலைவரிசைகளில் பதிவேற்றம் செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் இவற்றில் இரண்டரை லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் அவர் கூறினார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் னோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்திற்கு அவசரனூல பயன்பாட்டிற்கு உரிய நெறிமுறைகளை பின்பற்றியே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஜெய்ராம் ரமேஷ் திரு

காலமான ஒருவரது இறதி சடங்கிற்காக உறவினர்கள் கூடியிருந்தபோது மயானத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினரும் பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டனர்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்ச ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று உத்திரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் னசியாபாத் தொகுதி மக்களவை உறுப்பினரும் மத்திய இணையமைச்சருமான திரு வி கே சிங் விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தாா்

மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்திள் கீழ் செயல்படும் தொழில் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத் துறைஇந்திய தரக் கவுள்சில் தேசிய உற்பத்தித் திறன் குழுமம் இந்திய தர நிர்ணய அமைப்பு மற்றும் தொழில் வர்த்தக சபைகள் இணைந்துஇந்த கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்குள்ளன உத்யோக் மன்தன் என்ற பெயரிலான இந்த தொடர் இணையதள கருத்தரங்கங்கள்

ஜம்முவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அமைச்சர் ஜம்மு கஷ்மீரில் மின்துறை முன்பு மிக மோசமான நிலையில் இருந்தது என்று தெரிவித்தாா் தற்போது இந்த யூனியன் பிரதேச வளர்ச்சிக்காக அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஜம்மு கஷ்மீரில் அனைத்து வீடுகளுக்கும் தடையற்ற மின்சார வசதி செய்து தரப்படும் என்று அமைச்சர் கூறினார்

அதை தொடர்ந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர் திருமதி கிரன்பேடியை அவர் சந்தித்தார் இதனிடையே புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி மலு அளித்தாா்

கங்குலியின் உடல் நலம் குறித்து பிரதமர் கேட்டறிந்ததுடன் அவர் விரைவில் குணம் அடைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தாா்